மத்திய அரகக்கும் விவசாய பிரதிநிகளுக்கும் இடையே இன்று நடைபெறுவதாக இருந்த பத்தாம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதற்கிடையே விவசாய பிரதிநிதிகளின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிய உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் முதல் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது

பின்னர் விவசாய பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்த திரு அளில் கன்வாட் திரு பிரமோத் குமார் ஜோஷி திரு அசோக் குலாட்டி திரு பூபிந்தர் சிங் ஆகிய நான்கு பேர் கொண்ட குழுவை நியமித்தது இந்நிலையில் இக்குழுவிலிருந்து விலகிக்கொள்வதாக சிங் ஏற்கெனவே திரு பூபிந்தர் அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூவியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்களுடன் நேற்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனையில் ஈடுபட்டார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய திருமதி நிர்மலா சீத்தாராமன் கோவிட் நோய் தொற்று பரவல் காலத்த்தில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருந்தது என்று கூறினார் இந்நிலையில் அதிகப்படியான கடன் உதவியை நோய் தொற்று காலத்தில் வழங்கி உதவியதற்காக இக்கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மேலும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் மத்திய குறித்தும் அவர்கள் நிதியமைச்சரிடம் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் தொடக்கப்பள்ளி முதல் உயர் பள்ளி வரை கடைப்பிடிக்கப்பட வேண்டிய அனைத்து அம்சங்கள் குறித்தும் புதிய கல்வி கொள்கையில் விரிவாக இடம்பெற்றுள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அடுத்த இருபது ஆண்டுகளில் கல்வியில் கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள் தொடர்பாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் படிப்படியாக இது அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய தேசிய கல்வி பாடத்திட்டம் மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் ஆகியவை புதிய கல்விக்கொள்கையில் பிரதான இடம்பெற்றுள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குஜராத் மாநிலத்தில் உள்ள உலகப்புகழ் பெற்ற சோம்நாத் கோவிலின் அறக்கட்டளை தலைவராக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் இம்முடிவை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார் சோம்நாத் கோவிலின் மேம்பாட்டிற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இதற்கிடையே மறைந்த முன்னாள் குஜாத் முதலமைச்சரும் இக்கோவிலின் முன்னாள் தலைவருமான கேஷபாய் பட்டேலுக்கு இக்கூட்டத்தில் அறங்காவலர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள்

இதில் மூன்று பேர் தில்லியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அதில் இரண்டு பேர் சிகிச்சைக்குப்பின் குணமடைந்துவிட்டதகாவும் அவர் தெரிவித்தார் உத்தரகாண்டில் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு ரிஷிகேசில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் கர்நாடகாவில் இரண்டு பேருக்கும் சத்தீஷ்கரில் ஒருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்படுவதாக டாக்டர் மனோகர் அக்னானி தெரிவித்தார் ஐந்து மாநிலங்களில் உள்ள கோழிப்பண்ணைகளில் பறவைக் நாட்டில் காய்ச்சல் உறுதிபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய கால்நடை பராமரிட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் ஒன்பது மாநிலங்களில் காகங்கள் மற்றம் வெளிநாட்டில் இருந்து வந்த பறவைகளுக்கும் நோய் தொற்று இருப்பதாக கூறியுள்ளது புதுதில்லி ஹஸாரியில் உள்ள கொக்குகள் செங்கோட்டையில் உள்ள காகங்கள் ஆகியவை பறவைக் காய்ச்சலால் இறந்தது ஆய்வக முடிவில் தெரியவந்துள்ளது இதையடுத்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தில்லி அரசு நிர்வாகத்திற்கு அறிவுறத்தப்பட்டுள்ளது மகராஷ்டிராவில் கோழிப்பண்ணைகளில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள கோழிகளை அழிப்பதற்கு குழுவினர் அனுப்பப்பட்டுள்ளனர் மேலும் மத்தியப்பிரதேச மாநிலம் ஹர்டா மற்றும் மான்ட்சூர் சத்தீஸ்கரில் உள்ள பலோட் ஹரியானாவில் பஞ்ச்குவா ஆகிய மாவட்டங்களுக்கு இக்குழுவினர் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லி சென்றள்ள முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பிரதமா் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளார் இந்தச் சந்திப்பின்போது தமிழக வளர்ச்சித் திட்டங்களுக்கான கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை முதலமைச்சா் பிரதமரிடம் சமா்ப்பிக்க உள்ளாா் முன்னதாக நேற்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வை முதலமைச்சர் சந்தித்து பேசினார் பிரபல புற்றுநோய் மருத்துவரும் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவருமான டாக்டர் வி சாந்தா உடல் நலக்குறைவால் சென்னையில் இன்று அதிகாலை காலமானார்

மத்திய அரசின் பத்மழீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் மற்றும் மகசேசே உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார் உலக சுகாதார அமைப்பின் ஆலோசனைக் குழு உறுப்பினர் உட்பட பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச அமைப்புகளிலும் அவர் பணியாற்றியுள்ளார் டாக்டர் சாந்தாவின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு குனில் அரோரா தலைமையிலான குழுவினர் அசாம் தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரியுடன் நேற்று ஆவோசனை மேற்கொண்டனர் தலைநகர் குவஹாத்தியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் எதிர்வரும் சுட்டப்பேரவை தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இன்று நடைபெறவுள்ள கூட்டத்தில் பல்வேறு கட்சி பிரதிநிதிகளுடன் அவர்கள் விவாதிக்கவுள்ளனர் பின்னர் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளனர் மேலும் அசாம் மாநில தலைமைச்செயலாளர் காவல்துறை தலைவர் ஆகியோரையும் தலைமைத்தேர்தல் ஆணையக்குழு சந்தித்து பேசவுள்ளது அசாம் மாநிலத்தில் இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிடப்போவதாக திரிணமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் கிழக்கு மிட்னாப்பூர் மாவட்டத்தில் உள்ள நந்திகிராமில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார்

மகாராஷ்ட்ர மாநிலம் பால்கர் மாவட்டத்தில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் மூன்று புள்ளி ஐந்தாக பதிவானது நேற்று முன்தினம் இரவு பத்து மணி அளவில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் இதனால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை என்று அம்மாவட்ட பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அமைப்பு தலைவர் திரு விவேகானந்த் கதம் தெரிவித்தார் மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் உள்ள ஷிவ் சக்ரவர்த்தி விளையாட்டு வளாகத்தில் கேலோ இண்டியா திறன் மேம்பாட்டு மையத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு திறந்து வைத்தார் பின்னர்பேசிய அவர் ஒலிம்பிக் போட்டியில் இடம்பெறும் துப்பாக்கிச்சுடுதல் தடகளம் சைக்கிள் போட்டி ஆகியவற்றுக்கு இந்த கேலோ இண்டியா மையத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவித்தார் நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆயிரம் கேலா இண்டியா மையங்களை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் இதன் மூலம் ஊரகப்பகுதி மாணவர்கள் அனைத்து வசதிகள் மூலம் தங்களது விளையாட்டு பயிற்சியை தொடர முடியும் என்று அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார்

தொடக்க வீரர் ரோஹித் சர்மா ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தார் சுப்மன் கில் புஜாரா ஆகியோர் களத்தில் உள்ளனர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது நேற்று நடைபெற்ற சென்னை ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் கோல் ஏதும் அடிக்கவில்லை